தமிழகத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி இன்று நடைபெறுகிறது

மலேசிய இப்போவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

நான்கு கட்டங்களாக நடைபெறும் ஒடிசா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல்கட்ட தோ்தலுக்கான வேட்புமனுதாக்கலும் நாளை முடிவடைகிறது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றன

உத்தரப்பிரதேச மாநிலம் அஸம்கட் மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாடிக் கட்சித்தலைவர் திரு

மேலும் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு முகமது அஸம்கான் ராம்பூரில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

கல்வி மற்றும் மருத்துவ துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு

வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் இன்று அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு

சண்முகத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் வீடு இல்லாத ஏழை எளியோருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் தொடா்ந்து அரக்கோணம் மக்களவைத்தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளா் திரு

மூர்த்தி மற்றும் சோளிங்கர் சட்டப்பேரவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி திரு

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று பெரம்பூர் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வடசென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கிறார்

பியூஷ்கோயல் கலந்து கொண்டு தேர்தல் திட்ட அறிக்கையை வெளியிட உள்ளதாக பிஜேபி யின் மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் பயிற்சி தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி இன்று நடைபெறுகிறது மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் இப்பயிற்சி நடைபெற்று வருகிறது

நாமக்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறும் இப்பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியா மரியம் ஆய்வு செய்தார் பயிற்சி தொடர்ச்சி தர்மபுரி மாவட்டத்தில் முதன்மை அலுவலர்களுக்கு நடைபெறும் இப்பயிற்சியை தொடங்கி வைத்த பேசிய ஆட்சித்தலைவா் திருமதி மலா்விழி அரூர் பாப்பிரெட்டிபட்டி ஆகிய தொகுதிகளில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஒரே நேரத்தில் நடைபெறுவதையொட்டி இவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறினார்

மேலும் தேர்தல் தொடா்பான பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனடி தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

வாக்களிப்பதன் அவசியத்தை உணாத்தும் வகையில் கல்லூரி மாணாக்கா் கலந்து கொண்ட விழிப்புணா்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் மதுரையில் இன்று நடைபெற்றது டாக்டர்

விளையாட்டு மைதானம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் தொடங்கி வைத்தார்

மேலும் இதுகுறித்த அறிவுறுத்தலை அனைத்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது

காசநோய் தினம் உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

ராபர்ட் கோச் காசநோயை உருவாக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு

ஹாக்கி மலேசிய இப்போவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா தற்போது தென்கொரியாவை எதிர்த்து விளையாடி வருகிறது